பார்வையிடுகிறார்

ஆற்றில் திறந்து விடப்படும் தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தருமபுரி காவிரி மாவட்டத்தில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தமிழக அரசு அறிவுறத்தியுள்ளது

தனியார் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார்

தொடங்குகின்றன

கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹெலிகாப்டர் மூலம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் அதைத்தொடர்ந்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் உயர்நிலை ஆய்வு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார் முன்னதாக நேற்று இரவு பிரதமர் திரு நரேந்திர மோடி திருவனந்தபுரம் சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை கேரளா ஆளுநர் திரு பி சதாசிவம் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர் நேற்று கேரள முதலமைச்சருடன் வெள்ள நிலைமை குறித்து பிரதமர் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் குறித்து கேட்டறிந்தார் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படும் தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தருமபுரி மாவட்டத்தில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள அணைகளுக்கு வரும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகனேக்கல் பகுதிக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று இரவு இது இரண்டரை லட்சும் கனஅடியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று அமைச்சர் திரு

அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமங்களான விளாங்குடி செம்மங்குடி பட்டுக்குட்டி கூடலூர் வாழ்க்கை நீர்த்தநல்லூர் ஆகிய கிராம மக்களை வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்னு சந்தித்து பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொண்டார் கொள்ளிடம் ஆற்றில் அதிக தண்ணீர் செல்வதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது

திருச்சிராப்பள்ளி பழைய கொள்ளிடப்பாலம் சேதமடைந்துள்ளதால் விரைவில் இடிக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

திருச்சியில் நேற்று அப்பாலத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் இருசக்கர வாகனங்கள் கூட செல்லமுடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் ஆற்றில் நீர்மட்டம் குறைந்தவுடன் பாலம் இடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

நேற்று பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு செய்தபோது இதனை அவர் தெரிவித்தார் கேரளாவில் பெய்து வரும் பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பல ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அம்மாநிலத்திற்கு சென்னையிலிருந்து செல்லும் சில ரயில்களும் அம்மாநிலம் வழியாக செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருவனந்தபுரம் சென்னை விரைவு ரயில் இன்று இருமார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வழியாக தில்லி செல்லும் நிசாமுதீன் விரைவு ரயிலும் தமிழகம் வழியாக செல்லும் திருவனந்தபுரம் மும்பை சிஎஸ்டி விரைவு ரயிலும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன திருவனந்தபுரத்திலிருந்து புதுதில்லி செல்லும் கேரளா விரைவு ரயிலும் கொச்சிவேலியிலிருந்து பெங்களுரு செல்லும் விரைவு ரயிலும் நாகர்கோயில் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் ஈரோடு வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயில் எர்ணாகுளம் குருவாயூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது பெங்களுருவிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் விரைவு ரயில் கோவை எர்ணாகுளம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஆவப்புழையிலிருந்து தன்பாத் செல்லும் விரைவு ரயில் ஆவப்புழா சென்னை இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேற்கு திசை காற்று வலுவடைந்து தொடர்ந்து நீடிப்பதால் இம்மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யுமென்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யுமென்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

தமிழகமெங்கும் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள வனத்துறைக்குச் சொந்தமான நிலங்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு

பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டத்தால் வேலூர் மாவட்டத்தில் தென்னை கரும்பு துவரை மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர்

இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திருஎஸ்

பாகிஸ்தான் பிரதமராக திரு இம்ரான் கான் இன்று பதவியேற்கிறார் அவருடன் கூட்டணி அமைச்சரவையும் பதவியேற்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையது அலி ஜாபர் நேற்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பேயி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார்

வெள்ளிப் பதக்கம் வெள்ற அவருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு